நாட்டில் உள்ள ஊரக பகுதிகளை இணைக்கும் வகையில் சாலைகளை அமைக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்

உத்தரப் பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் கும்பமேளா இன்று தொடங்கியது

நாட்டின் ரானுவ தினம் இன்று கொண்டாடப்பட்டது

நடவடிக்கை எடுக்க ராணுவம் தயங்காது என்று தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் கூறியுள்ளார்

இந்திய சயின்ஸ் என்ற இரண்டு அலைவரிசைகள் இன்று தொடங்கப்பட்டன

படையினர் நடத்திய அத்தமீறிய தாக்குதலில் எல்லை பாதுகாப்புப் படை உதவி கமாண்டர் வீரமரணம் அடைந்தார்

வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

கேரள மாநிலம் கொல்லத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கொல்லம் டறவழி சாலையை அவர் நாட்டிற்கு அரப்பணித்து வைத்தார் அப்போது பேசிய பிரதமர் நாட்டின் களடசி குடிமகனும் பயன்பெற வேண்டும் என்று அரசு விரும்புவதாக அவர் கூறினார் மத்திய அரசு நிதியுதவியுடனான பல்வேறு திட்டங்களை அமவ்படுத்துமாறு கேரள மாநில அரசை பிரதமர் திரு மோடி வலியுறுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக தமது தலைமையிலான அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார்

குழந்தைகளுக்கு கல்வி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு முதியோருக்கு மருத்துவம் விவசாயிகளுக்கு பாசனவசதி மற்றும் சாதாரண மனிதனின் தேவைகளை பூர்த்தி செய்வது ஆகியவற்றின் அடிப்படையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் ஒட்டுமொத்த மக்களின் வளர்ச்சியை கருத்தில்கொண்டே பொதுப்பிரிவில் உள்ள பொருளாதார ரீதியாக பின்தங்கியுள்ளோருக்கு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை தமத அரசு கொண்டுவந்துள்ளதாக பிரதமர் கூறினார்

கங்கை யமுனை மற்றம் புராதன சரஸ்வதி நதிகளின் சங்கமத்தில் இன்று காலை முதல் ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்டோர் புனித நீரில் மூழ்கி எழுந்து கும்பமேளாவில் பங்கேற்றனர்

புத்தில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய ரானுவ தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் பாகிஸ்தானையொட்டிய எல்லைப்பகுதியில் ஊடுருவல்களை தடுக்கும் பணியில் ரானுவம் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் அப்பகுதியில் பயங்கரவாத ஒடுக்க எந்தவொரு நடவடிக்கையையும் எடுக்க இந்திய ரானுவம் தயங்காது என்று அவர் கூறினார் நாட்டின் மேற்குப்பகுதியில் ஊடுருவல்களை ராணுவம் தடுத்து வருவதாகவும் கிழக்கு எல்லைப்பகுதியில் கண்கானிப்பை தீவிரப்படுத்துவதற்கு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஜென்ரல் பிபின்ராவத் கூறினார் நாட்டில் வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையில் கடந்த ஐந்தாண்டுகளாக அரசு செயலாற்றி வருவதாக மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேக்கர் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்திய தொழிற்சாலை அமைப்பு சார்பில் நடைபெற்ற வேலை வாய்ப்பு குறித்த பயிலரங்கில் பேசிய அவர் ஒவ்வொரு துறைகளிலும் வேலை வாய்ப்பு பெருகி வருவதாக கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய ரயில்வேத்துறை அமைச்சர் திரு பியூஷ்கோயல் புதப்பிக்கத்தக்க எரிசக்தி மூலம் எதிர்காலத்தில் வேலை வாய்ப்பை அளிப்பதோடு மட்டுமல்வாமல் சுற்றுச் சூழலை பாதுகாக்க முடியும் என்றும் தெரிவித்தார் மாநிலங்களில் நியமிக்கப்படும் காவல்துறை தலைமை இயக்குநர்கள் பதவிக்காக மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகள் குறித்த பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வானையம் அமைக்குமா என்பது குறித்த அறிக்கையை நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி தெரிவிக்குமாறு அதன் செயலாளரை உச்சநீதிமன்றம் பணித்துள்ளது இதுகுறித்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகோய் தலைமையிலான அமர்வு நாளை நடைபெறவுள்ள வழக்கு விசாரணையில் ஆஜராகுமாறு செயலாளரை கேட்டுக் கொண்டுள்ளது முன்னதாக மூத்த ஐ பி எஸ் அதிகாரிகளின் பட்டியலை மத்திய பணியாளர் தேர்வாணையம் தேர்வு செய்யாமல் தொழிவாளர் மற்றும் பயிற்சித்துறை தேர்வு செய்வதாக வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷண் இதுகுறித்த வழக்கை தொடர்ந்துள்ளார் மதுரை மாவட்டம் அவளியாபுரத்தில் பொங்கல் பண்டிகையையொட்டி இன்று ஜல்லிக்கட்டு நடைபெற்றது

உலக பிரசித்திபெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுப் போட்டி நாளை மறுநாளும் பாலமேட்டில் நாளையும் நடைபெறுகிறது

மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை தூர்தர்ஷனுடன் இணைந்து டி டி டி சயின்ஸ் மற்றும் இந்தியா சயின்ஸ் பெயரில் இரண்டு அலைவரிசைகளை தொடங்கியுள்ளன

ஆவணங்கள் அறிவியல் மையங்களில் நடைபெற்ற விவாதங்கள் பேட்டிகள் மற்றம் குறம்படங்கள் ஆகியவை இலவசமாக இந்த அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்று தெரிவித்தார் இதில் இந்திய சயின்ஸ் என்ற அலைவரிசை இணையதளம் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது நிகழ்ச்சியில் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் மற்றும் திரு அமீத்காரே நாட்டில் மூன்று கோடிக்கும் மேற்பட்ட இல்வங்களை சென்றடையும் தூர்தர்ஷன் மூலம் அறிவியல் கருத்துக்கள் சென்றடையும் என்று கூறினார் பின்னர் பேசிய பிரசார் பாரதி தலைமை செயல் அதிகாரி திரு சசி சேகர் வேம்பட்டி குழந்தைகளின் திறனை வளர்க்கும் வகையில் இந்த அலைவரிசை அமையும் என்று தெரிவித்தார் இந்த அறிவியல் அலைவரிசைகள் துர்தர்ஷனின் அறுபது ஆண்டுகால பயணத்தின் மைல்கல் என்று குறிப்பிட்ட தூர்தர்ஷன் தலைமை இயக்குநர் திருமதி சுப்ரியா சாகு தூர்தர்ஷனின் முக்கியத்துவம் பற்றி விளக்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று நடத்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் இந்தியர் உட்பட பலர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது இதற்கு காரணமானவர்கள் சுட்டத்தின்முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும் கூறியுள்ளது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அங்கு வசிக்கும் உயிர் தப்பிய இந்தியர்கள் நாடு திரும்புவதற்கான நடவடிக்கைகளை இந்திய தூஜகம் எடுத்து வருவதாக கூறப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் படைப்பு திறன் உள்ள சரக்குகளின் ஏற்றுமதி மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக ஐநா அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது

பொருளாதாரத்தில் வளர்ந்து வரும் முதல் பத்து நாடுகளில் முதன்மையானதாக கருதப்படுகிறது இந்தியாவுடன் வர்த்தகம் செய்தகொள்ளும் நாடுகளில் ஐக்கிய அரபு எமிரேட் முன்னணி நாடாக திகழ்வதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது பாகிஸ்தானின் வடக்குப் பகுதியில் நேரிட்ட நிலச்சரிவில் சிக்கி ஒன்பது தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் காரக்கோரம் நெடுஞ்சாலையில் குஷி என்ற இடத்தில் இவர்கள் வந்த வாகனம் நேற்று இரவு இந்த விபத்தில் சிக்கியதாகவும் உயிரிழந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவில் நிலவிவரும் மோசமான வானிலை காரணமாக ஏற்பட்ட பனிச்சரிவு மற்றும் வெள்ளப் பெருக்கினால் ஆஸ்திரியா மற்றும் ஜெர்மனி நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளன விளைபாட்டுச் செய்தி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது

மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இரு அணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன